மேகாலாயவின் புதிய முதலமைச்சராக திரு காண்ட்ராட் ஷர்மா இன்று பதவியேற்றுக் கொண்டார்

திரிபுரா மாநில முதலமைச்சராக பிஜேபி மாநில தலைவர் திரு பிப்வப் குமார் தேவ் வரும் வெள்ளிக்கிழமை பதவியேற்கிறார்

எக்ஸ்மீடியா பணமுறைகேடு வழக்கில் திரு

நீட்டித்து டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

பிறப்பித்துள்ளது

கலப்பு குழு பிரிவில் மானு பாக்கா் ஒம் பிரகாஷ் மித்தாவால் குழு தங்கப்பதக்கம் வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் திரிபுரா நாகாவாந்து மேகாவயா சுட்டமன்றத் தேர்தல்களில் பிஜேபி க்கு கிடைத்த வெற்றி கட்சியின் கொள்கைக்கும் சித்தாந்தத்துக்கும் கிடைத்த வெற்றி என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புத்தில்லியில் இன்று பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசியபோது அவர் இதை தெரிவித்ததாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அனந்த்குமார் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் வன்முறை மற்றும் வெறுப்பு அரசியலை மக்கள் நிராகரித்துள்ளதை வடகிழக்கு மாநில தேர்தல் முடிவுகள் உணர்த்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் தேவைகளையும் விருப்பங்களையும் புரிந்தகொண்டு பணியாற்ற வேண்டும் என்றும் பிரதமர் திரு மோடி இக்கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார் மக்களவை இன்று காலை கூடியதும் தெலுங்கு தேசும் கட்சி உறுப்பினர்களும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களும் ஆந்திரப் பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குமாறு கூறி அவைத் தலைவரின் இருக்கைக்கு முன் நின்று கோஷம் எழுப்பினர் மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்குமாறு வலியுறுத்தி அஇஅதிமுக உறுப்பினர்களும் காவிரி அவர்களுடன் இணைந்து கொண்டு அமளியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்தி வைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் அஇஅதிமுக தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர் அஇஅதிமுக உறுப்பினர்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் வைர வியாபாரி நீரவ் மோடியை இந்தியாவிற்கு கொண்டுவருமாறும் தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர்கள் ஆந்திரப் பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்த்து வழங்கக்கோரியும் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பினர் உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டாம் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு கேட்டுக் கொண்டார் சிறிது நேரம் அவை ஒத்திவைக்கப்பட்ட நேரத்தில் அவை முன்னவரும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் தமது அறைக்கு வருமாறு திரு வெங்கைய்யா நாயுடு வேண்டுகோள் விடுத்தார் பின்னர் அவை மீண்டும் கூடியதும் தொடர்ந்து அமளி நிலவியது நாடாளுமன்றத்தை கேலி பொருளாக மாற்றக் கூடாது என்று அமளியில் ஈடுபட்டவர்களை அவைத் தலைவர் கேட்டுக் கொண்டார் மாநிலங்களவையில் இன்று பிற்பகலிலும் இதே நிலை நீடித்தது நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு விஜய் கோயல் பொதுத்துறை வங்கிகளில் நிதி முறைகேடுகள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக கூறினார் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முக்கியத்துவம் கருதியும் நிதி மசோதாவை நிறைவேற்ற வேண்டியதன் நடப்பு அவசியத்தை உணர்ந்தும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு தருமாறு அவர் கேட்டுக்கொண்டார்

இதை ஏற்க மறுத்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து அமளியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அவை துணைத்தலைவர் திரு பி ஜே குரியன் அவை நாளை வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்தார் இதனிடையே நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசியநாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அனந்தகுமார் எதிர்க்கட்சிகளுடன் எந்த விவகாரம் குறித்தும் விவாதம் நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் முறைப்படியாள விவாதத்திற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்

ஷில்லாங்கில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மாநில ஆளுநர் திரு கங்கா பிரசாத் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறதியும் செய்து வைத்தார் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு கான்ராட் சங்மாவுக்கும் அமைச்சர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இதனிடையே திரிபுரா மாநிலத்தில் ஆங்காங்கே நடைபெற்ற வன்முறை சும்பவங்கள் குறித்து உள்துறை திரு ராஜ்நாத் சிங் மாநில ஆளுநர் மற்றும் காவல்துறை தலைவருடன் தொலைபேசி மூலம் அமைச்சர் தொடர்புகொண்டு புதிய அரசு அமையும் வளர மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்ட உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார்

ஊடக பணபரிவர்ததணை முறைகேடு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள திரு கார்த்தி சிதம்பரம் இன்று தில்லி பாட்டியாலா தனி நீதிமன்றத்தில் ஆஜா்படுத்தப்பட்டாா் சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு கார்த்தி சிதம்பரத்திடம்மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் முழு ஒத்துழைப்பு தரவில்லை என்று கூறினார் மேலும் பல தகவல்களை அவரிடமிருந்து பெற வேண்டியிருப்பதால் விசாரணை நடத்த கூடுதல் அவகாசம் கோரினார் இதனையடுத்து திரு

இலங்கையில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களை அடுத்து அங்கு அவசரநிலை அறிவிக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக சிறபான்மை சமுதாயத்திற்கு எதிராக நடைபெற்று வரும் வன்முறை சம்பவங்களை அடுத்து அவசரநிலையை அந்நாட்டு அரசு அறிவித்தது இந்த அவசரசிலை பிரகடனம் ஏழு நாட்களுக்கு அமலில் இருக்கும் என்று இலங்கை அரசு தெரிவித்துள்ளது இன்று நடைபெற்ற அந்நாட்டு அமைச்சரவைக் கூட்டத்தில் நாட்டின் பிற பகுதிகளில் வன்முறை சுப்பவங்கள் மேலும் பரவாமல் தடுக்கும் வகையில் அவசர நிலையை பிறப்பிப்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பாதுகாப்பு சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து வன்முறையில் இருந்து மக்களை பாதுகாக்கவும் நாட்டில் இயல்பு நிலையை கொண்டு வரவும் ஆயுதப்படை மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பணியின்போது தங்களது இன்னுயிரை தியாகம் செய்யும் மத்திய ஆயுத காவல்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு உதவிடும் வகையில் நன்கொடைகளை வழங்குவதற்கு பாரத் கீடிவீர் என்ற புதிய இணைதள வசதி தொடங்கப்பட்டுள்ளது மக்களவையில் இத்தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் இதனை தெரிவித்துள்ளார் நன்கொடை அளிக்க விரும்புவோர் இந்த புதிய இணையதள வசதியை பயன்படுத்தி நேரடியாக சுப்பந்தப்பட்ட வீரர்களின் குடும்பத்தினருக்கு நிதியுதவி அளிக்க முடியும் என்றும் பாரத் கீ வீர் வங்கி கணக்கிலும் நன்கொடைகளை வழங்க முடியும் என்றும் அமைச்சா தெரிவித்துள்ளார்

கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார்

பாவ்நகர் ராஜ்கோட் நெடுஞ்சாலையில் ரந்தோலா பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி கவிழ்ந்ததில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் ஐம்பதிற்கும் மேற்பட்டவர்கள் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இந்த லாரியில் பயணம் செய்தனர் விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த விபத்து குறித்து உரிய விசாரணை நடத்த முதலமைச்சா திரு விஜய் ருபாளி உத்தரவிட்டுள்ளார்

காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்

அவரது மறைவிற்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராணி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் ஜப்பானின் தெற்கு பகுதியில் உள்ள ளிமலை ஒன்று சீறத் தொடங்கியுள்ளதை அடுத்து அதிலிருந்து வெளிவரும் நெருப்புக் குழம்பு மற்றும் சாம்பல் ஆயிரக்கணக்கான மீட்டர் அளவிற்கு பரவியுள்ளது

மெக்சிக்கோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் கடும் போட்டிகளில் இந்தியாவின் மனு பாக்கர் இரண்டாவது முறையாக தங்கம் வென்றுள்ளார் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் மனு பாக்கர் ஓம் பிரகாஷ் மித்தர்வால் குழுவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்துள்ளது முன்னதாக மகளிர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் மனு பாக்கருக்கு தங்கம் கிடைத்துள்ளது பத்து மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு குழு போட்டியில் இந்தியாவின் தீபக் குமார் மற்றும் மெகுவி கோஷூக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது இந்தியா மூன்று தங்கம் நான்கு வெண்கலம் உட்பட மொத்தம் ஏழு பதக்கங்களை வென்று பதக்கப் பட்டியலில் முன்னிலை வகிக்கிறது இப்போட்டிகளில் தங்கப் பதக்கம் வென்றுள்ள மனு பாக்கர் ஷாஸர் ரெஸ்வி ஆகியோருக்கு மாநிலங்களவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது மெக்சிகோவில் நடைபெற்றுவரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் கடும் போட்டிகளில் இந்திய வீரர்கள் சிறப்பாக விளையாடி பதக்கங்களை பெற்றுள்ளதில் நாடு பெருமிதம் கொள்வதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு தெரிவித்துள்ளார்